இந்தியா இடம் பெறுவதற்கு சைப்ரஸ் தமது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது

ஊட்டக்கத்து குறைபாடு குறித்து விழிப்புணர்வு எற்படுத்தும் விதமாக இம்மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது

தேர்ந்தெடுக்க உள்ளனர் இனி விரிவான செய்திகள் அனு எரிபொருள் விநியோக குழு மற்றும் ஐ நா பாதுகாப்பு குழுவில் நிரந்திர உறுப்பினராக இந்தியா இடம் பெறுவதற்கு சைப்ரஸ் தமது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது தீவிரவாத அச்சுறுத்தல் குறித்து கவலை தெரிவித்துள்ள இருநாடுகளும் சா்வதேச தீவிரவாதத்திற்கு எதிராக விரிவான கொள்கையை ஐ நா வகுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன

பின்னா் இருநாடுகளுக்கு இடையே பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளில் பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின

துாய எரிசக்தி மற்றும் நிலையான வளர்ச்சிக்காக சா்வதேச சூரிய சக்தி கூட்டணப்பில் சைப்ரஸ் இடம் பெறுமாறு குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளாா்

ஆசிரியர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய நல்லாசிரியர் விருதுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாடுகிறார் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு நல்லாசிரியர் விருதுகளை வழங்க உள்ளார் கடந்த ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தோ்ந்தெடுப்பதற்கான புதிய வழிகாட்டி முறைகளை மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை திருத்தி அமைத்துள்ளது வெளிப்படையான நேர்மையான மற்றும் தகுதியின் அடிப்படையில் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யும் வகையில் புதிய நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன மத்திய அரசின் பல்வேறு நிதி சேவைகள் காரணமாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பெருமளவில் பயனடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அஞ்சல் துறையின் வங்கிச் சேவை தொடக்கம் பற்றி ட்விட்டரில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கு பதிலளித்துள்ள பிரதமர் அஞ்சலக வங்கி மூலம் தொலைத்தாரப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிகளவில் பயனடைவார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மற்றும் தொலைதூரப்பகுதி மக்களின் நிதி சேவைகளை பூர்த்தி செய்வதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வங்கிக் கணக்கு தொடக்கம் கடன் வசதிகளைப் பெறுதல் சமூக பாதுகாப்பு போன்றவற்றில் தமது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் விதமாக இந்த மாதம் முழுவதும் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது இதையொட்டி ஊட்டச்சத்து குறைபாடு ரத்த கோகை குறைவாள எடையுடன் குழந்தை பிறப்பு போன்றவற்றை தடுப்பது குறித்து இந்த மாதம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக வளர் இளம் பெண்கள் கர்ப்பினி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டள்ளது உத்திரபிரதேச மாநிலம் கோரக்பூர் விமான நிலையத்தில் புதிய உள்நாட்டு முனையத்தின் கட்டிடத்தை விமான போக்குவரத்துத்துறை அமைச்சள் திரு சுரேஷ் பிரபு நேற்று திறந்து வைத்தாா்

இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் யுனேஸ்கோ அமைப்பிள் கடல் ஆராய்ச்சி ஆணையம் இப்பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு கடலோர மாநிலங்களில் நடைபெறவுள்ள இப்பயிற்சியின்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களது இருப்பிடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு ஒத்திகை நடைபெறவுள்ளது இப்பயிற்சியின் மூலம் சுனாமியை எதிக்கொள்வதற்கான தயாா் நிலை மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆய்வுசெய்யப்படவுள்ளது பாகிஸ்தானின் புதிய அதிபரை அந்நாட்டு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினா்கள் இன்று தேர்ந்தெடுக்க உள்ளனர் இத்தோதலில் எதிர்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்படாததால் ஆளும் பாகிஸ்தாள் தெஹ்ரீக் ஈ இன்னப் கட்சியின் வேட்பாளர் திரு ஆரீப் ஆல்வி வெற்றி பெறுவா் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

நாடாளுமன்றம் மற்றும் நான்கு மாகாண பேரவைகளில் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் அதிபா தேர்தல் நடைபெறவுள்ளது கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள ஆதரவு மூலம் காங்கிரஸ் மற்றும் மதச்சாய்பற்ற ஜனதாதள கட்சி கூட்டனி மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதை பிரதிபலிப்பதாக பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா தெரிவித்துள்ளார் இது குறித்து டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கர்நாடக மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடும் பிரதம் மற்றும் பிஜேபி செயல்பாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி தடையாக இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார்

ரோஹிங்யா இனத்தவர்கள் மீதான தாக்குதல் குறித்து செய்தி வெளியிட்ட இரண்டு ராய்ட்டர் பத்திரிகையாளர்கள் கடந்த வருடம் டிசும்பர் மாதம் முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதற்கு மியான்மர் அரசுக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து யாங்கோனில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிபான்மரில் சுட்டம் ஒழுங்கு மற்றும் நீதித்துறை கதந்திரம் கவலை அளிப்பதுக உள்ளது என்பது தெரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஐரோப்பிய யூனியனில் உறுப்பினர்களாக உள்ள பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் ராய்டர் பத்திரிகையாளர்கள் கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அவர்களை விடுவிக்க வலியுறுத்தியுள்ளன பிரபல கோல்ப் விளையாட்டு வீரர் ஜீவ் மில்கா சிங்கை கவுரவப்படுத்தும் விதமாக சண்டிகரில் நடத்தப்படும் போட்டிகளுக்கு அவரது பெயர் குட்டப்படுவதாக இந்திய தொழில்முறையிலாள கோல்ப் விளையாட்டு அமைப்பு அறிவித்துள்ளது இதன் மூவம் ஒரு போட்டிக்கு தமது பெயர் சூட்டப்பட்ட முதல் கோவ்ப் வீரர் என்ற பெருமையை ஜீவ் மில்கா சிங் பெற்றுள்ளார்

இதில் வெற்றி பெறுவோருக்கு சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் பரிசுத்தொகையாக வழங்கப்படவுள்ளது

இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் விராட்கோலி சிறந்த பேட்ஸ்மேனுக்கான ஐ சி சி டெஸ்ட் தரவரிசைப் பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறார்